தொடர்பாக பல்கலைக்கழக பிரதிநிதிகளுடன் பேச்சு நடத்துமாறு தில்லி துணை நிலை திரு அனில் பைஜாலை உள்துறை அமைச்சர் திரு அமித் ஆளுமர் விர அறிவுறுத்தியுள்ளார்

தமிழ்நாடு சட்டப்பேரவையின் இந்த ஆண்டு முதல் கூட்டம் ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்கியது

அமெரிக்காவுடன் உருவாகியுள்ள பதற்றநிலையை அடுத்து அணுக்தி கட்டுபாட்டு நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட முடியாது என்றுஈரான் முடிவு செய்துள்ளது

இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டி மழையால் கைவிடப்பட்டது இனி விரிவான செய்திகள் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற புதுதில்லி வன்முறை சும்பவங்களை தொடர்ந்து தில்லி துணை நிலை ஆளுநர் திரு அனில் பைஜாலுடன் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா ஆலோசனை நடத்தியுள்ளார் பல்கலைக்கழக பிரதிநிதிகள் தம்மை சந்தித்து பேச ஏற்பாடு செய்யுமாறும் துணைநிலை ஆளுநரிடம் உள்துறை அமைச்சர் கேட்டுக்கொண்டார் இந்த வன்முறை தொடர்பாக தில்லி காவல்துறை ஆணையரையும் தொடர்பு கொண்டு திரு அமித் ஷா பேசியுள்ளார் இச்சுப்பவம் குறித்து மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் தலைமையில் விசாரணை நடத்தவும் அவர் உத்தரவிட்டுள்ளார் இணை ஆணையர் நிலையிலான காவல்துறை அதிகாரி தலைமையில் விசாரணை நடைபெறும் என்று உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது அமைதியை நிலைநாட்ட எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை அளிக்குமாறும் தில்லி காவல்துறையை உள்துறை அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது தில்லி ஐவஹர்வால் நேரு பல்கலைக்கழக பதிவாளர் உள்ளிட்ட மூத்த அதிகாரிகள் துணைநிலை ஆளுநர் திரு அனில் பைஜாலை சந்தித்து நிலைமை குறித்து விளக்கம் அளித்தனர் பல்கலைக்கழக வளாகத்தில் நேற்று நடைபெற்ற வன்முறை சம்பவங்களுக்கு மத்திய மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்கிரியால் நிஷாங் கண்டனம் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் தூதிருஷ்டவசமானது என்றும் ஆழ்ந்த கவலை அளிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் மாணவர்கள் அமைதி காத்து பல்கலைக்கழகத்தின் பெருமையை நிலைநாட்ட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் மாணவர்கள் அமைதி காக்க வேண்டும் எனவும் தவறான தகவல்களை நம்ப வேண்டாம் என்றும் பல்கலைக்கழக நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது இச்சுப்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தில்லி தென்மேற்கு காவல்துறையின் துணை ஆணையர் திரு தேவேந்திர ஆர்யா தெரிவித்துள்ளார் பல்கலைக்கழக வளாகத்தில் கொடி அணிவகுப்பு நடத்தப்பட்டதாகவும் தற்போது அமைதி நிலவுவதாகவும் காவல்துறை கூறியுள்ளது பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற வன்முறை சம்பவங்கள் கடும் கண்டனத்திற்கு உரியது என்று பிஜேபி தெரிவித்துள்ளது அராஜக கும்பலின் நடவடிக்கை இது என்றும் மாணவர்களை பயன்படுத்தி அரசியல் லாபம் அடைய சிலர் முயற்சிப்பதாகவும் பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது காங்கிரஸ் கட்சியும் இச்சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளது

காயமடைந்தவர்கள் தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனை மற்றும் சப்தர்ஜங் மருத்துவமனையில் அமைதிக்கப்பட்டுள்ளனர்

காஸியாபாதில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அக்கட்சியின் செயல் தலைவர் திரு ஜே பி நட்டா இந்த இயக்கத்தை தொடங்கிவைத்தாா்

வீடாக சென்று குடியுரிமை திருத்தச் சுட்டம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்த பிரச்சார இயக்கத்தின் நோக்கமாகும் புதுதில்லியில் நடைபெற்ற பிரச்சார இயக்கத்தில் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கலந்து கொண்டார் காங்கிரஸ் ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகள் குடியுரிமை திருத்தச்சுட்டம் தொடர்பான விவகாரத்தில் மக்களை தவறாக வழி நடத்துகின்றன என்று அவர் குற்றம் சாட்டினார் மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங் திரு நிதின்கட்கரி திரு பிரகாஷ் ஜவடேகர் திருமதி நிர்மலா சீதாராமன் உத்தரபிரதேச முதலனமச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோரும் நாட்டின் பல பகுதிகளில் நடைபெற்ற பிரச்சார இயக்கங்களில் பங்கேற்றனர் ஜெய்ப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் காங்கிரஸ் கட்சி மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதாக குறை கூறினார் ஆந்திர மாநிலம் திருப்பதியில் நடைபெற்ற விழிப்புணர்வு பிரச்சார இயக்கத்தில் மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு கிஷண் ரெட்டி பங்கேற்றார் குடியுரிமை திருத்தச்சுட்டம் தொடர்பாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்த முயல்வதாக கூறினார் இந்தச் சுட்டம் நாட்டின் எந்தப் பகுதியிலும் உள்ள எந்தவொரு இஸ்லாமியரையும் பாதிக்காது என திரு கிஷண் ரெட்டி உறுதியளித்தார் கொல்கத்தாவில் நடைபெற்ற விழிப்புணர்வு பிரச்சார இயக்கத்தை பிஜேபி தேசிய செயலாளர் திரு ராகுல் சின்ஹா தொடங்கி வைத்தார்

பாகிஸ்தானின் பெஷாவரில் சீக்கிய மதத்தைச் சோ்ந்த ஒருவர் கொல்லப்பட்டதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது

மேலும் பாகிஸ்தானில் சீக்கிய மதத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் கடத்தப்பட்டு கட்டாய திருமணம் மற்றும் மதமாற்றத்திற்கு உள்ளாக்கப்பட்டதாக தகவல் வெளியானது அதையடுத்து அங்கு சீக்கிய மக்களுக்கு எதிராக தாக்குதல்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன இந்த வன்முறை சம்பவங்களின்போது ஒருவர் கொல்லப்பட்டுள்ள நிலையில் பாகிஸ்தானில் சீக்கிய மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் அந்நாட்டு அரசு விரைந்து நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என இந்தியா கேட்டுக்கொண்டுள்ளது சீக்கியர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதலில் தொடர்புடையவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்தியா வலியுறுத்தியுள்ளது

காவிரியின் குறுக்கே மேகேதாட்டு நீர்த்தேக்க திட்டத்தை மத்திய அரசு நிராகரிக்க வேண்டும் என்றும் காந்திகிராம பல்கலைக்கழகத்தை ஒப்புயர்வு கல்வி மையமாக உருவாக்க வேண்டும் என்றும் மத்திய அரசை ஆளுநர் கேட்டுக்கொண்டார்

சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் முதல் நாளான இன்று ஆளுநர் உரையை புறக்கணித்து திமுக காங்கிரஸ் கட்சிகள் வெளிநடப்பு செய்தன

அமைச்சரவை கூட்டத்திற்கு பின் வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்பில் செறிவூட்டல் திறன் அதன் சதவீதம் அளவு ஆகியவற்றில் விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை இளி ஈரான் பின்பற்றாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது

சுலைமானி உடல் இறுதி நிகழ்ச்சிகளில் லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருந்தார்கள் ஐரோப்பிய யூனியன் வெளியுறவு கொள்கைத் தலைவர் திரு ஜோசப் போரெல் ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு முகமத் ஜாவேத் ஜாரீஃபை பிரெசெல்ஸ் நகருக்கு வருமாறு அழைப்பு விடுத்திருந்தார் முன்னதாக ஈராக்கில் உள்ள வெளிநாட்டு படைகள் வெளியேற வேண்டும் என்று அந்த நாட்டின் நாடாளுமன்றம் தீர்மானம் நிறைவேற்றியது பார்வையாற்றோருக்கு பயன்படும் சிறப்பு வழிகாட்டி சேவை சண்டிகர் ரயில் நிலையத்தில் தொடங்கப்பட்டுள்ளது இந்த திட்டம் தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஒன்றின் மூவம் ரயில் நிலையங்களில் செயல்படுத்தப்படுகிறது ஏற்கனவே நான்கு ரயில் நிலையங்களில் இந்த நடைமுறை செயல்படுத்தப்படும் நிலையில் வட மாநிலங்களில் முதல்முறையாக சண்டிகர் ரயில் நிலையத்தில் இது செயல்படுத்தப்படுகிறது பிரையிலி அடிப்படையிலான ரயில்நிலைய வரைப்படம் ரயில் நிலையத்தில் இடம்பெற்றிருக்கும் இதன் வாயிவாக ரயில் நிலையத்திலுள்ள பயணிகளுக்கான வசதிகளை பார்வையாற்றோர் எளிதில் தெரிந்துகொள்ள இயலும் பாதுகாப்பு தளவாட கண்காட்சி லக்னோவில் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக அந்த துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் லக்னோவில் கெய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த கண்காட்சி பரப்பளவு பங்கேற்கும் நிறுவனங்கள் ஈட்டப்படும் வருவாய் என அனைத்து வகையிலும் இதுவரை நடைபெறாத மிகப் பெரிய கண்காட்சியாக அமையும் என்று கூறினார் வட மாநிலங்களில் பகுதிகளில் தொடர்ந்து கடும் குளிர் நிலவுகிறது

கர்நாடக மாநிலத்தின் முன்னாள் ஆளுநர் டி என் சதர்வேதி நொய்டாவில் தனியார் மருத்துவமனையில் காலமானார்

இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டி மழையால் கைவிடப்பட்டது குவஹாத்தியில் நேற்று நடைபெறுவதாக இருந்த இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பந்து வீச திர்மானித்தது களமழை பெய்ததால் போட்டி தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டது ஸமதானம் ஈரப்பதத்துடன் இருந்ததால் ஆட்டம் கைவிடப்படுவதாக நடுவர்கள் அறிவித்தனர்